நரேந்திர மோடி கூறியுள்ளார் பாரதிய ஜனதா கட்சியின் நிறுவன தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ஜஸ்வந் சிங் இன்று காலை காலாமனார்

நாட்டின் வேளாண் துறை நமது விவசாயிகள் நமது கிராமங்கள் ஆகியன தற்சார்பு பாரதத்தின் அடித்தளம் என்றும் இவை பலமுடன் விளங்கினால் தற்பார்பு பாரதத்தின் அடித்தளம் பலமானதாக அமையும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

நரேந்திர மோடி இன்றைய தேதியில் வேளாண்மையில் நாம் எத்தனை புதுமைகளை புகுக்க முடியுமோ அத்தனை புதுமைகளை புகுத்தினால் அந்த அளவிற்கு வேளாண் துறையில் முன்னேற்றும் ஏற்படும் என்றும் அவர் கூறினார் பிரதமரின் இன்றைய உரை குறித்து நமது செய்தியாளர் ஆர் சிதம்பரநாதன் வழங்கும் கூடுதல் தகவல்கள் வாய்ஸ் மன்கீ பாத் வாய்ஸ் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை மன் கீ பாத் நிகழ்ச்சியில் ஆற்றிய உரையின் போது விவசாயிகளுக்கு அவர்கள் விளை பொருட்களை விற்பனை செய்வதில் உள்ள தடைகளை அகற்ற வேண்டியதன் அவசியத்தை விளக்கினார் யார் பூமியுடன் உறுதியான தொடர்புடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் மிகப்பெரிய புயல்களிலும் அதே உறுதிப்பாட்டோடு விளங்குவார்கள் என்பது நாட்டில் தொன்று தொட்டு நிலவும் வழக்கு என்று குறிப்பிட்ட பிரதமர் கொரோனாவின் இந்தக் கடினமான வேளையில் நமது விவசாயத் துறையில் நமது விவசாயிகள் ஆற்றிய பணிகள் இந்த வழக்கிற்கான உயிர்ப்புடைய எடுத்துக்காட்டுகள் என்றும் குறிப்பிட்டார்

தமிழகத்தின் தேனி மாவட்டத்தின் வாழை சாகுபடியாளர்கள் உருவாக்கிய சங்கத்தின் சாதனைகளை பிரதமர் விளக்கினார்

காந்தியடிகளின் பொருளாதாரச் சிந்தனையில் பாரதத்தின் நாடிநரம்புகளைப் பற்றிய புரிதல் இருந்தது என்றும் அதில் பாரதத்தின் மணம் கமழ்ந்தது என்றும் லால் பகதூர் சாஸ்திரி அவர்களின் வாழ்க்கை பணிவு மற்றும் எளிமை பற்றிய செய்தியை நமக்களித்துச் செல்கிறது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் கொரோனா தனிநபர்களுக்கிடையே ஒரு மீட்டர் இடைவெளி கட்டாயமாகி இருக்கும் அதே வேளையில் இந்தச் சங்கடகாலம் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே மேலும் நெருக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்று குறிப்பிட்ட பிரதமர் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நம் நாட்டின் பாரம்பரியமான கதை சொல்லும் வழக்கத்தை குடும்பத்தில் மீண்டும் ஏற்படுத்த வேண்டும் என்று யோசனை தெரிவித்தார் ஒரு தாய் தன் குழந்தைக்கு உணவு ஊட்டும் வேளையிலோ அந்தக் குழந்தையைத் தூங்க வைக்கும் வேளையிலோ கதைகளின் வல்லமை என்ன என்பதை நம்மால் பார்க்க முடியும் உணர முடியும் என்று குறிப்பிட்ட பிரதமர் இதன் மூலம் விவேகம் புத்திக்கூர்மை நிறைந்த விஷயங்களை எளிதாகப் புரிந்து கொள்ள ஏதுவாகிறது என்று கறி நாட்டின் கதை சொல்லும் பாரம்பதரியத்தை விவரித்தார் சென்னையைச் சேர்ந்த ஸ்ரீவித்யா வீரராகவன் அவர்களும் நமது கலாச்சாரத்திற்கு இசைவான கதைகளைப் பரப்பி வருவதில் ஈடுபட்டிருக்கிறார் என்று பாராட்டினார்

தமிழ்நாட்டிலும் கேரளத்திலும் கதைகள் சொல்லும் மிக சுவாரசியமான பாணி இருக்கிறது என்றும் இதை வில்லுப்பாட்டு என்று அழைக்கிறோம் இதில் கதைகளும் இசையும் என்ற மிகக் கவர்ச்சிகரமான இணைவு காணப்படுகிறது என்றும் குறிப்பிட்டார்

ஒரு மீட்டர் இடைவெளி என்ற விதிமுறை நம்மை மட்டுமல்ல நம் குடும்பத்தாரையும் காக்க வல்லது என்று கூறிய பிரதமர் மருந்து கண்டுபிடிக்கப்படாத வரை நாம் நமது செயல்பாடுகளில் தளர்ச்சியைக் காட்டக் கூடாது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது என்றும் பிரதமர் நினைவூட்டினார்

கடந்த வாஜ்பாய் தலைமையிலான அரசில் பாதுகாப்புத்துறை நிதித்துறை மற்றும் வெளியுறவுத்துறை அமைசராக பதவி வகித்த அவர் இந்திய ராணுவத்தின் குதிரைபடையின் அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் அவரது மறைவுக்கு குடியரசுத் தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் குடியரசுத் துணை தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர்

விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் புதுக்கோட்டை மாவட்டம் பனங்குடியில் நடமாடும் நியாயா விலைக் கடைகளை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர் கோவிட் கொற்று அறிகுறி தென்பட்டவுடன் உடனடியாக மருத்துவமனையை அனுக வேண்டும் என்றும் தாமதிக்கும்பட்சத்தில் மருத்துவர்களுக்கு அது மிகப் பெரிய சவாலாக இருக்கும் என்றும் அமைச்சர் கூறினார்

இந்த சந்தையில் மொத்த விலை காய்கறி மட்டும் விற்கப்படும் என்றம் தனிநபர்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் சந்தைக்கு வர மாட்டாது அனுமதிக்கப்பட என்று அறிவிக்கப்பட்டுள்ளது வெள்ளிக்கிழமை வார விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது